கண்டகனவுகளைஅஇஅதிமுகஅரசுநிறைவேற்றியிருப்பதாகமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார்

வளர்ச்சிக் திட்டங்களுக்குஅனைத்துஅரசியல் கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்கவேண்டும் என்றுமத்திய இணையமைச்சர் திருபொன் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார்

உலகக்கோப்பைகால்பந்தபோட்டி இறுதியாட்டத்தில் பிரான்ஸ் இன்றுகுரேஷியாவைஎதிர்கொள்கிறது

தாய்லாந்துஒபன் பேட்மிண்டன் போட்டி இறுதியாட்டத்தில் பிவிசிந்துதோல்வியடைந்தார்

காமராஜரின் பிறந்ததினத்தையாட்டி விருதுநகரில் நடைபெற்றகல்வித் திருவிழாநிகழ்ச்சியில் இன்றுகலந்துகொண்டுஅவர் உரையாற்றினார்

எந்தமாநிலத்திலும் இல்லாதஅளவுக்குதமிழகத்தில் கல்வித் துறையின் வளர்ச்சிக்காகபல்வேறுமாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் நாட்டிலேயேஉயர்கல்விபெறம் மாணவர்களின் எண்ணிக்கைதமிழகத்தில் கான் அதிகமாக இருப்பதாகவும் அவர் கூறினார் கல்விபுரட்சிக்குவித்திட்டகாமராஜர் மாநிலத்தில் பிறந்தமாவட்டமானவிருதுநகரில் பல் மருத்துவக் கல்லுாரிதொடங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் மக்களுக்காகவாழ்ந்தமறைந்ததலைவர் காமராஜர் என்றும் திருஎடப்பாடிபழனிசாமி புகழாரம் சூட்டினார்

இதனையொட்டிமாநிலம் முழுவதும் இன்றுபள்ளிகளில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன முன்னதாகமதுரைகாளவாசல் சந்திப்பில் உயர்மட்டப்பாலத்திற்கானஅடிக்கல் நாட்டுவிழாவில் கலந்துகொண்டுமுதலமைச்சர் பேசினார் மதுரைமாநகரின் போக்குவரத்துநெரிகலைகுறைப்பதற்காகபலகோடி ருபாய் செலவில் உயர்மட்டப் பாலங்கள் அமைக்கப்படவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வைகைபாற்றில் கலந்தசெல்லும் கழிவுநீரால் நிலத்தடிநீர் மாசுபடுவதைதடுக்ககழிவு நீர் சுத்திகரிப்பு மையங்கள் அமைக்கப்படும் என்றும் திருஎடப்பாடிபழனிசாமிகூறினார் வளர்ச்சிக்கானதிட்டங்களுக்குஅனைத்துஅரசியல் தமிழகத்தின் கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்கவேண்டும் என்றுமத்திய இணையமைச்சர் திருடொன் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார் பிறந்ததினத்தையாட்டி சேலத்தில் உள்ளஅவரதுசிலைக்குமாலைஅணிவித்தபின்னர் காமராஜர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

கோபிசெட்டிப்பாளையம் நகராட்சிக்குஉட்பட்டபகுதிகளில் நடைபெற்றபொதுமக்கள் குறைதீர்க்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

கிருஷ்ணகிரிமாவட்டம் குருபராத்தப்பள்ளிகிராமத்தில் மாநிலஅரசின் நலத்திட்டஉதவிகளைபயனாளிகளுக்குவழங்கிஅவர் பேசினார் மகளிர் நலனுக்காகசெயல்படுத்திவரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார்

மாநிலஅரசின் திட்டங்கள் காரணமாகஅனைத்துத் தரப்பு மக்குளம் பயனடைந்துவருவதாகதிருபாலகிருஷ்ணரெட்டிதெரிவித்தார் மத்தியஅரசின் திட்டங்களுக்குதமிழகஅரசுஆதரவு அளித்துவருவதாகபிஜேபிமாநிலத் தலைவர் திருமதிதமிழிசைசவுந்தரராஜன் கூறியுள்ளார்

அரசுநிர்வாகத்தில் ஊழலைஅகற்றுவதிலும் சட்டஒழுங்கை பாதுகாப்பதிலும் தமிழகஅரசுகூடுதல் கவளம் செலுத்தவேண்டும் என்றும் திருமதிதமிழிசைசவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டார்

இது ஒகேனக்கல்லுக்கு இன்றுநள்ளிரவோ நாளைஅதிகாலையோவந்தசேரும் என்றுஉயர்கல்வித் துறைஅமைச்சர் திருகேபிஅன்பழகன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

இந்ததிட்டத்தின் கீழ் மானியம் வழங்கப்படுவது தங்களுக்குபேருதவியாகஉள்ளதுஎன்றுவிவசாயிகள் மகிழ்ச்சிதெரிவித்தனர்